இந்தநோய் தொற்றுபரவலைகட்டுப்படுத்துவதற்கானபணிகள் குறித்துமத்தியஉயர்நிலைக்குழுவினர் இன்றுசென்னையில் ஆய்வு மேற்கொண்டனர்

முகக்கவசம் அணிவதுஉள்ளிட்டஅரசின் நெறிமுறைகளைபொதுமக்கள் தொடர்ந்தமுழமையாககடைபிடிக்கவேண்டும் என்றுதமிழகஅரசுகேட்டுக்கொண்டுள்ளது

தலைமைத்தேர்தல் ஆணையர் திருசுனில் அரோரா தேர்தல் பார்வையாளர்களுடன் காணொலிகாட்சிவாயிலாக இன்றுஆலோசனைமேற்கொண்டார்

காலிறுதிக்குமுன்னேறியுள்ளனர்

அரசுமற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு இது பொருந்தும் என்றும் அவர் தெளிவுப்படுத்தினார் நேரக்கட்டுப்பாடுதளர்த்தப்பட்டதன் காரணமாக தடுப்பு மருந்துஎளிதாகபெறமுடியும் என்றும் அமைச்சர் கூறினார்

ஒமந்தூரார் அரசுமருத்துவமனையில் இக்குழுவினர் இன்றுஆய்வு மேற்கொண்டனர் செய்தியாளர்களிடம் பேசியமக்கள் நல்வாழ்வுத்துறையின் முதன்மைச்செயலர் டாக்டர் பின்னர் ராதாகிருஷ்ணன் சென்னையில் சில இடங்களில் இந்தநோய் தொற்றபரவல் சற்றுஅதிகரித்துவருவதாககூறினார் முகக்கவசம் உள்ளிட்டஅரசின் நெறிமுறைகளைபொதுமக்கள் முழுமையாககடைபிடிக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

ளமதுசெய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனைதெரிவித்தார்

பிறமாநிலதேர்தல் பணிக்காகதமிழகத்திலிருந்ததேர்வு செய்யப்பட்டஅதிகாரிகளும் இக்கூட்டத்தில் கலந்த கொண்டனர் தேர்தலை சுழுகமாகநடத்துவதுதொடர்பாகவும் நடத்தைநெறிமுறைகள் முழுமையாகபின்பற்றப்படுவதைஉறுதிசெய்வதுகுறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாகவிவாதிக்கப்பட்டது

இது தொடர்பாகதிமுகசார்பில் தாக்கல் செய்யப்பட்டமனுவிசாரணையின்போது தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரானவழக்கறிஞர் இதனைதெரிவித்தார்

இதனைதொடர்ந்து இந்தவழக்கினைசென்னையர்நீதிமன்றம் முடித்துவைத்தது சுட்ப்பேரவைத்தேர்தலில் திமுகவெற்றிபெறதொண்டர்கள் முழுமையாகபாடுபடவேண்டும் என்றுஅக்கட்சிதலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் இன்றுவெளியிட்டுள்ளஅறிக்கையில் இதனைதெரிவித்துள்ளஅவர் அஇஅதிமுகஅரசுஅனைத்துறைகளிலும் தோல்வியடைந்திருப்பதாககுறைகூறியுள்ளார்

இன்றசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இணைப்பு கொடர்பாக பிஜேபிஎவ்விதகருத்தையும் தெரிவிக்கவில்லைஎன்றும் தெளிவுப்படுத்தினார் திண்டுக்கல் மாவட்டத்தில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்தவிழிப்புணர்வைஏற்படுத்தும் பணியினைஆட்சியர் திருமதிவிஜயலட்சுமி இன்றுதொடங்கிவைத்தார் திருப்பத்துர் மாவட்டத்தில் மகளிர் சுயஉதவிக்குழுவினர் பங்கேற்றதேர்தல் விழிப்புணர்வு பேரணி இன்றநடைபெற்றது மாவட்டத்தில் வாக்குஎண்ணிக்கைமையங்களில் மேற்கொள்ளவேண்டியநடவடிக்கைகள் வேலர் குறித்துஆட்சியர் திருசண்முகசுந்தரம் இன்றுஆலோசனைமேற்னொண்டார் நீலகிரிமாவட்டத்தில் தேர்தல் நடத்தைநெறிமுறைகள் தொடர்பானஆலோசனைக்கூட்டம் ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யாதலைமையில் இன்றுநடைபெற்றது